திட்டங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார்

எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன

தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு யாருக்கும் இல்லையென்ற என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ் கூறியுள்ளார்

ரூபாய் மதிப்பில் முடிவுபெற்ற திட்டப்பணிகளையும் அவர் திறந்து வைத்தார்

தேளி அரசு சட்டக்கல்லூரி மற்றும் மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்களுக்கும் அவர் இன்று அடிக்கல் நாட்டினார் பெரம்பலூர் சர்க்கரை ஆலை நவீனமயமாக்கும் மற்றும் இணைமின் உற்பத்தி திட்டத்தையும் முதலனமச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார்

மாநிலங்களவைக்கான தேர்தல் அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்திலிருந்து ஆற மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இதற்கான தேர்தல் அறிவிக்கையை சட்டப்பேரவைச் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு கி சீனிவாசன் வெளியிட்டுள்ளார்

காயமடைந்த நான்கு பேர் மருத்துவனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலனமச்சர் திரு ளடப்பாடி பழனிசாமி தமது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துள்ளார்

மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்கவும் போர்க்கால அடிப்படையில் இதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்

இன்று காலை அவை கூடியதும் அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மகளிர் தின வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொண்டார்

சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் அரசியல் துறைகளில் மகளிரின் சாதனை அளப்பரியது என்று அவர் தெரிவித்தார் சமத்துவமான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு அனைவரும் ஒத்துரைக்க வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டா் மக்களவையிலும் தில்லி வன்முறை சும்பவம் தொடா்பாக காங்கிரஸ் திமுக திரிணாமூல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிக் கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷங்களை எழுப்பினர் கூச்சல் குழப்பத்திற்கிடையே திவால் சுட்டத்திருத்த மசோதா விமானப்போக்குவரத்து தொடர்பான மசோதா ஆகியவை நிறைவேற்றப்பட்டன பின்னரும் இயல்பு நிலை திரும்பவில்லை

மவித குலத்தை உயிர்வித்தக்கொண்டிருக்கும் பெண்மையப் போற்றவோம் அவர்களது உழழப்ளப அங்கேரிப்போம் அவர்களது தியாகத்தை மதிப்போம் அவர்களுடைய வீரத்தைப் போற்றவோம்

பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தஅளவில் பெண் குழந்தைகள் பாதகாப்பாக இரப்பதற்கும் பெண் குழந்தைகள் இடமிற்றலின்றி தங்களது பள்ளிப்படிப்பை முடிப்பதற்கும் எற்பாடு செய்து வருகிறோம் இவர்களுக்கு உண்டு உறைவிடப் பள்ளிகள் எல்லாம் என்ஜிஒ மூலமாக நடத்தி வருகிறோம்

விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு சிறப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் பொதுக்கூட்டங்கள் திருவிழாக்கள் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களை தவிர்க்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது இதபோன்ற கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்பவர்கள் தகுந்த சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அரசு உறுதி செய்ய வேண்டுமென்றும் அமைச்சகம் கூறியுள்ளது இதளிடையே தமிழ்நாட்டில் யாருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்க் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு தனி வார்டுகள் அமைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினா் வைரஸ் தொற்று குறித்து யாரும் அச்சமனடய தேவையில்லை என்றும் சளி அல்லது இருமல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அனுகுமாறும் அவர் கேட்டுக் கொண்டாா் வருமானவரி பாக்கித் தொகையை எளிய முறையில் செலுத்தி நிவாரணம் பெறுவதற்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவாதத்தின் மூலம் நம்பிக்கை திட்டம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நாமக்கல்லில் நடைபெற்றது வருமானவரித் துறையின் திருச்சி தலைமை ஆணையர் திரு நரேந்திர கௌர் சேலம் முதன்மை ஆணையர் திரு ரெட்டி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொன்டு வருமானவரி வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு னண்பதற்கான வழிமுறைகளை எடுத்துக் கூறினர்

தமிழக அரசு சார்பில் அண்மையில் தொடரப்பட்ட மூன்று அவதூறு வழக்குகளை ரத்து செய்யக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மாவட்டச்செய்கிகள் கோவை மாவட்டத்தில் வரும் கோனட காலத்தில் குடிநீர் பிரச்னை வராது என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த விழாவில் கலந்து கொள்ள தமிழகத்திலிருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கச்சத்தீவு சென்றுள்ளனர் அரியலூரில் தமிழ் ஆட்சிமொழி சட்ட வாரத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர்